மஹாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது

தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தோதலில் அஇஅதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் வெற்றிபெற்றிருக்கிறார் நாங்குநேரியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

எடப்பாடி கே

கடன்களை விரைந்து வசூலித்தது திவால் நிலைமையிலிருந்த நிறுவனங்களை மீட்டெடுத்தது கட்டமைப்பு நிறுவனங்களுக்கான அனுமதியை எளிமைப்படுத்தியது தெற்காசிய நாடுகள் செயல்பாடுகளில் தொடா்ந்து முதலிடம் வகிப்பது போன்ற நடவடிக்கைகளால் இந்தியா எளிதான வா்த்தக அறிக்கை நாடுகள் பட்டியலில் தொடா்ந்து முன்னேறி வருகிறது

நரேந்திரமோடியின் அயரா முயற்சிகளால் இலகுவான வாத்தக பட்டியலில் இந்தியா இந்த பெரும் முன்னேற்றத்தை எட்டியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுவதால் சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது

பிரதான அருவி சினி அருவி ஐந்தருவி பகுதிகளிலும் தண்ணீர் கரைபுரண்டு ஒடும் நிலையில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் தர்மபுரி உள்ளிட்ட காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்கிறது

ஒகேனக்கல்லில் காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் ஊர்க்காவல் படையினரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நடராஜன் வாய்ஸ் தமிழகத்தில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் அனைத்து ஏரிகளும் வாய்க்கால்களும் முழுமையாக தூர் வாரப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

திருச்சியில் புதிய குளிர்சாதன பேருந்துகளின் இயக்கத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் திருச்சியில் பொலிவுறு நகர திட்டத்தின்கீழ் சாலைப்பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

இதையொட்டி மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அவர்களது திருவுருவச்சிலைக்கு துணை முதலமைச்சர் திரு

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள மருது சகோதரர்களின் மணிமண்டபத்தில் உள்ள அவர்களது சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வுகளில் மாநில அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு

உதயகுமார் திரு செல்லூர் கே ராஜு டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு